திரு நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார்

ஒப்புதல் அளித்துள்ளது

கிடைத்துள்ளது

வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார்

இரு விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று சென்னை கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன

இன்று புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இதனைத் தெரிவித்தார் பொது மற்றும் பணியிடங்களில் முகக்கவசும் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது கை சுத்தம் பராமரிப்பது போன்றவற்றை கடைபிடிக்கப்படுவதை வலியுறுத்தும் வகையில் இந்த இயக்கம் நடத்தப்படுவதாக கூறினார்

இயற்கை எரிவாயு வர்த்தக சீர்திருத்த திட்டத்திற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இணையதள பாதுகாப்பில் ஒத்துழைப்பை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலைமைப் பொறுப்பில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இருபது ஆண்டு காலம் நிறைவு செய்துள்ளதை அடுத்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார்

தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலைமைப் பொறுப்பில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இருபது ஆண்டுகள் பயணத்தை வெற்றிகரமாக கடந்து வந்துள்ளதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஊழலை ஒழித்து அரசு நிர்வாகத்தில் திரு மோடி கொண்டுவந்துள்ள சீர்திருத்தங்கள் வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜவடேகர் கூறிள்ளார்

இந்தியா ஜப்பான் இடையேயான இணையதள பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டதற்கும் இருநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர்

ஜம்மு கஷ்மீர் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகளுடன் காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் ரஷ்ப அதிபர் திரு விளாடிமீர் புதினுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது பிறந்தநாள் வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் இருநாடுகளுக்கும் இடையே கௌரவமிக்க ராஜீய ஒத்துழைப்புக்காக திரு புதின் ஆற்றிய அரும்பணிகளையும் பல ஆண்டுகள் அவருடன் தாம் கொண்டுள்ள நட்புறவையும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார்

தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார் இன்று சென்ளையில் அக்கட்சியின் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார்

இதனிடையே முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு ஓ பன்னீர் செல்வத்தின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாழ்த்து பெற்றார்

இந்நிகழ்ச்சி இன்றிரவு மணி ஒன்பது முப்பதுக்கு எஃப் எம் கோல்டு அலைவரிசை மற்றும் கூடுதல் அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகவுள்ளது

தொகுப்பாக்கத்திற்கான புதிய முறையை கண்டுபிடித்ததற்காக மரபனு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக் கடலில் நாளை மற்றாள் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

அபுதாபியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராள கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளது

ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி வீரர்களுக்கான பயிற்சி தொடர்பாக மத்திய விளையாட்டுத் அமைச்சர் துறை திரு கிரண் ரிஜிஜூ இன்று ஆய்வு மேற்கொண்டார்